குடியுரிமை திருத்த சட்டத்தால் தமிழகத்தில் எந்த சிறுபான்மையினருக்கும் பாதிப்பு இல்லை என முதலமைச்சர் திரு எடப்பாடி

பழனிசாமி தெரிவித்துள்ளார்

இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்குவதே அரசின் நிலைப்பாடு என்று மாநில தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு பாண்டியராஜன் கூறியுள்ளார்

ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டிகள் புதுதில்லியில் இன்று தொடங்கின இனி விரிவான செய்திகள் முதலமைச்சர் குடியுரிமை சட்டத்தால் தமிழகத்தில் எந்த சிறுபான்மையினருக்கும் பாதிப்பு இல்லை என முதலமைச்சர் திரு எடப்பாடி

சட்டப்பேரவையில் இன்று இதனை தெரிவித்த அவர் குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து தவறான தகவல்களை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என்றார் இரட்டை குடியுரிமை இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்குவது தொடர்பான பிரச்சனையில் திமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து இன்று வெளிநடப்பு செய்தனர் பேரவையில் இன்று கேள்வி நேரம் முடிந்ததும் உரிமை மீறல் பிரச்சனை ஒன்றை பேரவை தலைவர் விவாதத்திற்கு அனுமதித்தார்

தங்கம் தென்னரசு கொடுத்திருந்த உரிமை மீறல் பிரச்சனை இன்று விவாதத்திற்கு அனுமதிக்கப்பட்டது இதன்மீது பேசிய திமுக உறுப்பினர் திரு

விளக்கம் அளித்த அமைச்சர் திரு

இங்கு அகதிகளாக வந்துள்ள இலங்கை தமிழர்கள் மீண்டும் இலங்கைக்கு சென்று அவர்களுடைய வாழ்வாதாரங்களை பெறுவதற்கு வழி இருப்பதால் இலங்கை குடியுரிமையை ரத்து செய்துவிட்டு இங்கு தனியாக இந்திய குடியுரிமை வழங்குவது சரியாக இருக்காது இங்கு வாழும் வரை அவர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்குவதுதான் சரியானது என்று ஜெயலலிதா தெரிவித்திருந்தார்

இந்த விளக்கத்திற்கு பிறகு தீர்ப்பளித்த பேரவை தலைவர் திரு தனபால் இதில் உரிமை மீறல் எதுவும் இல்லை என்று கூறினார் இதை ஆட்சேபித்து பேரவை எதிர்க்கட்சி தலைவர் திரு

அரசின் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் நகைக்கடன் மற்றும் வட்டியில்லா பயிர்க்கடன்கள் எவ்வித தடையுமின்றி வழங்கப்படும் என கூறினார்

பாண்டியராஜன் தெரிவித்தார்

எடப்பாடி

பழனிசாமி சிவகங்கை மாவட்டம் கீழடியில் ஆறாம் கட்ட அகழாய்வு பணிகளை சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி மூலம் நாளை தொடங்கி வைக்கிறார் கீழடியில் மணலூர் கொந்தகை அகரம் பகுதிகளில் தரை ஊடுருவல் தொலை உணர்வி மதிப்பாய்வு ஆளில்லா வான்வழி வாகன மதிப்பாய்வு ஆகிய பல்வேறு வகையான நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இப்பணிகள் நடைபெற உள்ளன ஒரே பாரதம் ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டத்தின்கீழ் கர்நாடக மாநிலம் மாண்டியாவில் தேசிய ஒருமைப்பாட்டு முகாம் இன்று முதல் நடைபெறுகிறது

இவர்கள் இன்று கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலை உள்ளிட்ட இடங்களை பார்வையிடுகின்றனர் ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டத்தின்கீழ் தமிழகத்தின் பங்களிப்பு மாநிலமாக ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது

தமிழக அரசின் சார்பில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு

ஜெயக்குமார் திரு கடம்பூர் ராஜீ திரு பெஞ்சமின் திரு பாண்டியராஜன் திருமதி சரோஜா ஆகியோர் இன்று மலர்தாவி மரியாதை செலுத்தினர்

எடப்பாடி

பன்னீர்செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளனர் பிறந்தநாள் விழா சிறப்பு மலரும் வெளியிடப்பட உள்ளது

இத்திட்டம் குறித்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக மண்வள பிரிவு பேராசிரியர் முனைவர் பாலசுப்ரமணியன் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்

பிரதமர் இதுவரை துாய்மை இந்தியா நீர்சேமிப்பு யோகா சுகாதாரம் காதி ஆடைகளின் பயன்பாடு உள்ளிட்டவை குறித்து உரையாற்றி உள்ளார்

மனோகர் பாரிக்கர் நிறுவனம் புதுதில்லியில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு மனோகர் பாரிக்கரின் பெயரை சூட்ட மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது

ராணுவத்தில் ஒரே பதவி ஒரே ஓய்வுதியம் திட்டம் நடைமுறைப்படுத்தியதில் மனோகர் பரிக்கரின் பங்கு முக்கியமானது என்றும் அமைச்சகம் நினைவு கூர்ந்துள்ளது

பியூஷ் கோயல் தெலுங்கானா சாரலப்பள்ளி ரயில் நிலையத்தில் துணை ரயில் முனையத்திற்கும் ள்றகுண்டா நந்தியால் ரயில் பாதை மின்மயமாக்கலுக்கும் இன்று அடிக்கல் நாட்டுகிறார்

இருவரி விருதுநகரில் ரயில் பயணிகளிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலான நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன இதில் ரயில் பயணத்தின்போது பயணிகள் குற்ற சம்பவங்களை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளையும் உடைமைகளை பாதுகாப்பது தொடர்பான நிகழ்ச்சிகளையும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் செய்து காண்பித்தனர்

அடுத்த மாதம் இறுதி மறுசீரமைப்பு பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார்

மல்யுத்தம் ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டிகள் புதுதில்லியில் இன்று தொடங்கின